குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்புவதை எதிர்க்கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் கரோனா வைரஸினால் புதிதாக யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது டி என் பி எஸ் சி தேர்வு முறைகேடு குறித்த விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் சவ்ரப் சவுத்ரி தங்கப்பதக்கம் வென்றார் முத்தரப்பு மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச்சட்டம் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்புவதை எதிர்க்கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு நேற்று பதிலளித்து அவர் பேசினார் தேசிய மக்கள் தொகை பதிவேடு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வழக்கமான நடைமுறைதான் என்றும் அவர் குறிப்பிட்டார் இப்பிரச்னையில் எதிர்க்கட்சிகள் இரட்டை நிலைப்பாட்டை கடைப்பிடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டனார் மக்கள் தொகை பதிவேட்டிற்காக சேகரிக்கப்படும் விவரங்கள் ஏழை மக்களுக்கு அரசின் நிதி உதவிகளை அவர்களின் அவங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்துவதற்கு பயன்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டில் கரோனா வைரஸினால் யாரும் புதிதாக பாதிக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது

தமிழகத்திலும் விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விமான நிலையங்களைப்போல் ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்ஸமச் செயலர் திருமதி பீவா ராஜேஷ் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மகளிருக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் பெரும் வரவேற்பைப் பெற்றிருப்பதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

மகளிர் நலனுக்காக மாநில அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் நாட்டிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகளைக் கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் நேற்று கரூரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை அவர் தொடங்கி வைத்துப் பேசினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாடத்திட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த பிரிவு கொண்டுவரப்படவுள்ளதாகவும் அவர் கூறினார்

விஜயபாஸ்கர் கூறினார் உயர்கல்வித்துறையில் தமிழகம் சிறந்து விளங்கி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தரும்புரி மாவட்டம் பாலக்கோட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகளை நேற்று பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

டி என் பி எஸ் சி தேர்வு முறைகேடு குறித்த விசாரணையை சி பி ஐ யிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு துரைமுருகன் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பிரச்னை தொடர்பான விசாரணை நேர்மையாக நடைபெறுவதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் அஇஅதிமுக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலர் திரு முத்தரசலும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளார் நேற்று ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டி என் பி எஸ் சி தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட அனைவரையும் பாரபட்சமின்றி கைது செய்ய வேண்டுமென்று கோரியுள்ளார் நெல்லையில் நடைபெற்றுவரும் புத்தக திருவிழாவின் ஒரு பகுதியாக வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்றுவரும் உலக சாதனை முயற்சியில் பார்வையற்ற மாணவர்கள் நேற்று பங்கேற்று பிரெய்ல் முறையில் புத்தகங்களை வாசித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த உலக சாதனை முயற்சியில் பங்கேற்றது பெருமிதம் அளிப்பதாக இதில் கலந்துகொண்ட மாணவர் அஷ்ரப் தெரிவித்தார்

மகிந்தா ராஜபக்சே ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் இந்தியா பங்களாதேஷ் இடையே எல்லைப்பாதுகாப்பு குறித்த பேச்சுக்கள் நேற்று உதய்பூரில் நடைபெற்றன

தில்லி சட்டப்பேரவைக்கு நாளை நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது சட்டவிரோதமாக செயல்படும் குடிநீர் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சியர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது திருவள்ளூரில் தொழுநோய் விழிப்புணர்வு குறித்த பேரணி நேற்று நடைபெற்றது

பெரம்பலூர் மாவட்டத்தில் அம்மா திட்ட முகாம் இன்று நடைபெறுகிறது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் பொது விநியோகத் திட்டம் தொடர்பான குறைதீர் முகாம் நாளை நடைபெறுகிறது

ஆடவர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் முத்தரப்பு மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது

இந்தியா ஏ நியுசிலாந்து ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது

பிரீமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் சென்னை அணி வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் பெங்களுரு புனே அணியை எதிர்கொள்கிறது இறுதிப்போட்டி நாளை மறுநாள் நடைபெறும்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளா அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது